பயங்கரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதளை அனைத்துக் கட்சிகளும் கண்டிப்பதாகவும் நாட்டின் எல்லையை பாதுகாக்க முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது எல்லைப்பகுதியில் சந்தித்து ச வரும் சவால்களை இந்தியா உறுதியுடன் எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நூத் சிங் புல்வாமா தாக்குதல் குறித்து எழுந்துள்ள சூழ்நிலை பற்றி அனைத்து கட்சித் தலைவர்களிடழும் எடுத்துக் கூறினார் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார் இக்கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பயங்கரவாதத்தை இரும்புக் கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு அரசுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சித் தலைவர்களும் தெரிவித்ததாகக் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தையும் வன்முறையையும் முடிவுக்கு கொண்டுவருவதில் அரசு முழு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பயங்கரவாதத்தை எள்ளளவு கூட சகித்துக் கொள்ள முடியாது என்றும் முனையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்புக்கும் ரானுவத்திற்கும் முழு ஒத்துழைப்புத் தருவதாக காங்கிரஸ் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டின் எந்தப் பகுதியில் இதுபோன்ற சம்பவம் நிகழ்ந்தாலும் அதனை ஏற்றுக் கொள்ள முடியாது என்றும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த துயரத்தை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார்

சிஆர்பிஎஃப் வீரர் சிவச்சந்திரனின் உடல் திருச்சிக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டு பின்னர் அவரது சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் கார்குடிக்கு எடுத்துச்செல்லப்பட்டது பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் திரு அனந்தகுமார் ஹெக்டே மாநில அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்டோர் சிவச்சந்திரனின் சொந்த ஊரில் அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு ராஜாமணி மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் சிவச்சந்திரன் உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் ஏராளமான பொதுமக்கள் ஜெய் ஜவான் என்ற முழக்கத்துடன் மறைந்த வீரருக்கு புகழாரம் சூட்டினர் சிவச்சந்திரனின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய தமிழக பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் வீரர் சிவச்சந்திரனின் குழந்தைகளுக்கான படிப்பு செலவை அரசு ஏற்க வேண்டும் என்றும் செவிலியர் படிப்பு முடித்துள்ள அவரது மனைவிக்கு அரசு வேலை தரப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

மறைந்த கப்பிரமணியன் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ திரு உதயகுமார் திருமதி ராஜவட்சுமி மதுரை மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் இறுதியஞ்சலி செலுத்தினர்

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புல்வாமா தாக்குதலில் இரண்டு தமிழக வீரர்கள் உட்பட பவர் உயிரிழந்த சும்பவம் தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாகத் தெரிவித்துள்ளார்

ஈரோடு மாவட்டம் கோபிச் செட்டிப்பாளையத்தை அடுத்த காசிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

பள்ளிக்கல்வித் துறை சார்பில் ஒன்றரை கோடி மரக்கன்றுகளை மாணவர்களே நட்டு பராமரிக்கும் திட்டத்தை விரைவில் முதலமைச்சர் தொடங்கிவைக்க உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியின் மத்தியிலுள்ள குப்பைக் கிடங்கை அகற்ற வேண்டும் என்ற மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை அடுத்து இதற்காக புதிய இயந்திரங்கள் வாங்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் குப்பைகளை அப்புறப்படுத்தும் பணி தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்

பராமரிப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் திரு கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் தங்கள் அருகாமையில் உள்ள பொதுக் கழிப்பிடங்களை செல்போனில் கூகுள் மேப் மூவமாக அறிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்துள்ளார் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து கூகுள் மேப் செயலியில் டாய்லெட் என டைப் செய்தால் பொதுக் கழிப்பிடங்களின் விவரம் இருப்பிடம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சென்னை மாநகராட்சி ஆகியவை கூகுள் நிறுவனத்துடன் இணைந்து இந்த வசதியை செய்து தந்துள்ளதாக கூறியுள்ளார்

தூத்துக்குடியில் முதல்கட்டமாக இருநூற்றி தொண்ணூற்றி எட்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டிப் பேசிய அவர் இந்தத் திட்டத்தின்கீழ் நகர்வளர்ச்சி பசுமைப் பகுதி மேம்பாடு மின்னாற்றல் சேமிப்பு சீர்மிகு பூங்கா சூரியசக்தி மேற்கூரை சீர்மிகு சாலைகள் நவீன தகவல் தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கிய நவீன நகரம் உருவாக்கப்படும் என்றார் நாட்டிலேயே முதல் முறையாக மனிதக் கழிவுகளை ரோபோ மூலம் அகற்றுவதற்கான தனி இயந்திர செயல்பாடும் இன்று தொடங்கிவைக்கப்பட்டது வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பல்கேரியா மொராக்கோ ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான்குநாள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றார் முதலில் பல்கேரியா செல்லும் அமைச்சா் அந்நாட்டு தலைவா்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கவுள்ளார் இதனைத் தொடர்ந்து மொராக்கோ மற்றும் ஸ்பெயின் செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடனும் ச்வதேச மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அமைச்சரின் இந்த கற்றுப்பயணத்தின்போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாவட்டச்செய்திகள் நெல்லை மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் நடத்தப்படும் புள்ளிமான் கணக்கெடுப்பு பணி துவங்கியது இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் வன ஆர்வலர்கள் மற்றும் வன அலுவலர்கள் உட்பட பலர் ஈடுபட்டுள்ளனர்

விளையாட்டுச் செய்திகள் தேசிய சீனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் பட்டத்தை சவ்ரவ் வர்மா சாய்னா நேவால் ஆகியோர் கைப்பற்றியுள்ளனர்